முடிவினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் கேரளாவில் பல்வேறு மீன்பிடித் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களின் படகுகளை பழுதுபார்க்க இ பாஸ் வழங்குமாறு அம்மாநில அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது

இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் கிரீமிலேயரை கணக்கிடுவதற்கு சும்பளத்தை சேர்க்கும் முடிவினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார்

இத்தகைய நிலை இடஒதுக்கீடு கிடைக்காமல் போகும் நிலையை ஏற்படுத்தும் என்றும் எனவே இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் கிரீமிலேயர் வகைப்படுத்தும் வருவாய்ப் பிரிவில் பெற்றோரின் ஊதியம் மற்றும் விவசாய வருமானத்தை சேர்க்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இப்பிரிவினருக்கான வருமான உச்சவரம்பு தொடர்பான புதிய அணுகுமுறையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தற்போதுள்ள மாதிரியை பின்பற்றி இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை தொடர வேண்டும் என்றும் அந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கேரள மாநிலத்தில் பல்வேறு மீன்பிடித் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களின் படகுகளை பழுதபார்க்க இ பாஸ் வழங்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

மாணவர்கள் அவரவர் சொந்தப் பள்ளிகளிலேயே தேர்வு எழுத தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தனித்தேர்வர்கள் தங்களது நுழைவுச் சீட்டுகளை இதே தேதிகளில் சம்மந்தப்பட்ட தனித்தேர்வு மையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் செல்வதற்கு ஏற்ப போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும் என்றும் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

ஜெயக்குமார் கூறியுள்ளார் மாதவரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தும் மையங்களை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் தமிழகத்தில் நோய்த் நதடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்துள்ள மத்திய க்காதாரத்துறை கூடுதல் செயல் திருமதி ஆர்த்தி அஹூஜா தலைமையிலான மத்தியக் குழுவினர் சென்னை வந்துள்ளனர் இணைச் செயலாளர்கள் திரு ராஜேந்திர ரத்னு திரு சுபேத் யாதவா மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் டாக்டர் ஸ்வரூப் சாஹூ டாக்டர் சதிஷ் ஆகியோர் இந்தக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் நேற்று செங்கற்பட்டு நகராட்சியில் தனிமைப்படுத்தப்பட்ட நத்தம் தட்டான்மலைத் தெரு பெரியநத்தம் மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இக்குழுவினர் ஆய்வு செய்தனர்

இக்குழுவினர் இன்று தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர்

சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தந்தையும் மகனும் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது தமிழக அரசின் பரிந்துரையின்கீழ் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ள இந்த வழக்கை தில்லி சிபிஐ சிறப்பு புலனாய்வுப் பிரிவு கண்காணிப்பாளர் திரு தன்மயா பெரா தலைமையிவான குழுவினர் விசாரணையை தொடங்கினர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு வழக்குகளை பதிவு செய்தனர் விரைவில் சிபிஐ விசாரணைக் குழுவினர் சாத்தான்குளம் சென்று மேலும் சிலரை விசாரிப்பார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

சத்ய கோபால் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு

இத்திட்டத்தின்கீழ் வரும் நவம்பர் மாதம்வரை குடும்பத்தில் நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை ஒரு கிலோ பருப்பு வழங்கப்படும்

நாடுமுழுவதும் பொது ஊரடங்கு அமவ்படுத்தப்பட்ட பின்னர் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜுன் மாதம் வரை இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது

நக்புறங்களில் வசிக்கும் இடம்பெயா்ந்த தொழிலாளா்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு குறைந்த வாடகையில் வீட்டுவசதி ஏற்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

ஊரடங்கு காலத்தில் அறிவிக்கப்பட்ட இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தையும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான சலுகைத் திட்டத்தையும் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

ரயில்வே தனியார்மயமாக்கப்படாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஸ் கோயல் மீண்டும் கூறியுள்ளார் இந்திய ரயில்வேயின் தற்போதைய அனைத்து சேவைகளும் தொடரும் என்றும் ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார்

ரயில்வேயின் இந்த நடவடிக்கையால் மேலும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

எமது செய்தியாளரிடம் அவர் இதனை தெரிவித்தார்

இதன் மூலம் சேகரிக்கப்படும் குப்பைகளை உரமாக மாற்றி அப்பேரூராட்சி வருவாய் ஈட்டி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தென்கிழக்கு ஆசியாவில் மாலத்தீவிலும் இலங்கையிலும் ருபெல்லா நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்கள் தங்களது செல்ஃபோனில் சீன செயலிகளை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்திருந்தால் அதனை அழித்துவிடுமாறு ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ளது

பாகிஸ்தாளைச் சேர்ந்த ஒருவர் எல்லைப் பாதுகாப்புப் படையினரால் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட சம்பா பகுதியில் சர்வதேச எல்லை அருகே கைது செய்யப்பட்டார்

மணிப்பூர் மாநிலத்தில் தலைநகர் இம்பால் அருகே நேற்று அஸ்ஸாம் ஆயுதப்படையினரும் மாநில காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்களையும் தோட்டாக்களையும் கைப்பற்றினர்

சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் சமூகநல ஆணையரகத்தின்கீழ் இயங்கும் மகளிர் உதவி மையத்தில் தொலைத் தொடர்பு ஆலோசகர் பதவிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்பதாக சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை அறிவித்துள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற திருத்தியமைக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் முதல் கூட்டத்தில் ஹஜ் குழுவின் மாநிலத் தலைவராக திரு அப்துல் ஜப்பார் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாநில அரசு அறிவித்துள்ளது